நரேந்திரமோடி

் மேகாலயாவில் என்பிபி தலைவர் திரு கான்ராட் சங்மா புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் ் காவிரி பிரச்சனை தொடர்பாக புதுவை சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டக் கோரி அஇஅதிமுக எம்எல்ஏ க்கள் துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்துள்ளன ர் வன்முறை மற்றும் துவேஷ அரசியலை மக்கள் தற்போது நிராகரித்து வருவதாக பிரதமர் திருதரேந்திரமோடி கூறியுள்ளார் திரிபுரா நாகாலாந்து மற்றும் மேகாலயா சட்டமன்றத் தேர்தலில் பாரதிய ஜனதா விற்கு கிடைத்த வெற்றி இதையே உணர்த்துவதாக இன்று புதுடெல்லியில் பாரதிய ஜனதா நாடாளுமன்றக் குழுவின் கூட்டத்தில் பேசுகையில் அவர் கூறினார் வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் இந்த விவரங்களை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திருஅனந்தகுமார் பிஜேபி நாடாளுமன்றக் குழவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார் பாரதிய ஜனதா எம்பி க்கள் நாட்டு மக்களின் எண்ணங்களை நிறைவேற்ற பாடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாக அவர் கூறினார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தேசிய சுகாதார பாதுகாப்பு இட்டத்தை தொடக்குவதற்கான தயார் நிலை குறித்து பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறுஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் பிரதமர் அலுவலகம் மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் நீத்தி ஆயோக் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இட்டத்தின் கமுகமான அமலாக்கம் தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எடுத்துக் கூறினர்

பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் முனிர்கா பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுன்ள மத்திய தகவல் ஆணையக் கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்

நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவையில் வங்கி மோசடியை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரி தெலுங்கு தேசம் உறுப்பினர்களும் காவிரி ஆணையம் அமைக்க கோரி அஇஅதிமுக உறுப்பினர்களும் அவையின் மையப் பகுதியில் கூடி அமளி ஏற்படுத்தியதால் அலுவல்கன் முதலில் ஒருமுறையும் பின்னர் நான் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன

மேகாலயாவில் தேசிய மக்கள் கட்சி என்பிபி தலைவர் திருகான்ராட் சங்மா புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ளார் ஷில்லாங் இல் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திருகங்கா பிரசாத் புதிய முதலமைச்சருக்கும்

புதிய அமைச்சர்களில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட தோழமைக் கட்சிகளின் பிரதிநிதிகள் இடம் பெற்றுள்ளனர் பதவியேற்பு விழாவில் பிஜேபி தலைவர் திருஅமித் ஷா மத்திய உள்துறை அமைச்சர் திருராத்நாத் சிங் மற்றும் அசாம் அருணாச்சல் முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர்

மேகாலயா முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திருகான்ராட் சங்மா முன்னாள் மக்களவை தலைவர் மறைந்த பிஏ சங்மா வின் புதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திரிபுரா வில் மாநில பிஜேபி தலைவர் திருபிப்லப் குமார் தேப் புதிய முதலமைச்சராக வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்கிறார் மாநில சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி ஐபிஎப்டி கூட்டணி எம்எல்ஏ க்கள் இன்று அகர்தலா வில் கூடி தங்களின் சட்டமன்றக் குழுத் தலைவராக திருபிப்லப் குமார் தேப் பை தேர்ந்தெடுத்தனர் திருஷிஷ்ணு தேப் பர்மன் துணை முதலமைச்சராக இருப்பார் என்றும் இக்கட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது மத்திய அமைச்சர்கள் திரு

ஜுயல் ஓராம் ஆகியோர் பிஜேபி மேலிடப் பார்வையாளர்களாக கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

பிடிப்பட்டவர்களில் ஒரு பெண் மாவோயிஸ்ட்டும் இருப்பதாக சிஆர்பிஎப் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இவர்களிடம் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் ஒயர்லஸ் கருவிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

மா நில அரசின் இத்தகைய தாராளமான மறுவாழ்வு கொள்கைகளை மாவோயிஸ்ட்டுகள் பயன்படுத்திக் கொண்டு வன்முறையை கைவிட்டு சரணடைய வேண்டும் என ஜார்க்கண்ட் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது புதுவையில் விவசாயிகள் பிரச்சனைகளை விவாதித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றும் வகையில் சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை உடனடியா கூட்டக் கோரி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடிக்கு மனு கொடுத்துள்ளனர் உச்சநீதிமன்றத் தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் புதுவையில் இத்தகைய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் புதுவை முதலமைச்சர் திருவி நாராயணசாமி கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருவதாகவும் இவர்கள் இந்த மனுவில் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தை கூட்ட வேண்டியது அவசியம் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

அன்பழகன் திரு

இதற்கிடையே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி புதுவையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும் என்று நீதிபதி விஆர் கிருஷ்ணய்யர் நூற்றாண்டு விழாக் குழுவின் தலைவர் திருக்குமாறன் தெரிவித்துள்ளார் ஆதரவுடனான இந்த கையெழுத்து இயக்கம் தலைமை அஞ்சலகம் முன்பாக நாளை காலை தொடங்கும் என்று அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் புதுவை அரசு உச்சநீதமன்றத் தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவதுடன் நீதிமன்றத் திர்ப்புக்கு எதிராக உள்ள மத்திய அமைச்சர் இரு நித்தின் கட்கரி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குத் தொடுப்பது உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என சிபிஎம் மாநிலச் செயலர் திருஆர் ராஜாங்கம் கோரியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க இப்போதைக்கு சாத்தியமில்லை என திருநித்தின் கட்கரி பேசியிருப்பது காவிரி பிரச்சனையில் புதுவை தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் அணுகுமுறை மாறவில்லை என்பதையே வெளிப்படுத்தி இருப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுளார் புதுவையில் தெற்கு ஊரக மின்துறை கோட்டத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் தவளகுப்பம் கிருமாம்பாக்கம் பாகூர் கரையாம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மின் கட்டணம் செலுத்தாமல் பாக்கி வைத்துள்ள மின் நுகர்வோரின் மின் இணைப்புகள் தீவிர இயக்கத்தின் கீழ் துண்டிக்கப்பட உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது

ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டுள்ள இவ்விரு பெண்களின் நிஜமான உடல்நிலை பற்றிய விவரங்களை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட வேண்டும் என்றும் இப்போ ராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது

இறந்து போனவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திருநரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் குஜராத் ஆளுநர் திரு

கோலி முதலமைச்சர் திருவிஜய் ருபானி ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனன் இறந்து போனவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து உதவி வழங்கப்படும் என்றும் திருவிஜய் ருபானி அறிவித்துள்ளார்

அமலாக்கப் பிரிவால் கைது செய்யப்படுவதில் இருந்து கார்த்தி சிதம்பரத்திற்கு இடைக்கால பாதுகாப்பு வழங்க முன்னதாக இன்று காலை உச்சநீதமன்றம் மறுப்பு தெரிவித்தது சிபிஐ ஆல் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை அடிப்படையில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தமக்கு சம்மன் அனுப்பி இருப்பது செல்லாது என வலியுறுத்தி கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த புதிய மனு மீது தலைமை நீதிபதி திரு

நீதிபதிகள் உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணைகளை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைத்தனர் இலங்கை யின் கண்டி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஏற்பட்ட வன்முறைகளை தொடர்ந்து

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வன்முறை மற்றும் துவேஷ் அரசியலை மக்கள் நிராகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி

வங்கி மோசடி காவிரி உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன மேகாலயாவில் என்பிபி தலைவர் திருகான்ராட் சங்மா புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் காவிரி பிரச்சனை தொடர்பாக புதுவை சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டக் கோரி அஇஅதிமுக எம்எல்ஏ க்கள் துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்துள்ளனர்